பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார்

முத்தலாக் தடை மசோதாவை மாநிலங்களயில் நிறைவேற்ற அரசியல் கட்சியினரிடையே கருத்தொற்றுமை ஏற்படுத்தப்படும் என்று அமைச்சர் திரு

கவவவ சட்டப்பேரவை ஆளுநர் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆயிரம் ருபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று ஆளுநர் திரு

தமிழக சட்டப்பேரவையில் நடப்பாண்டிற்கான முதற்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள திருவாரூர் மாவட்டத்தைத் தவிர ஏனைய மாவட்டங்களுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்படும் என்றார் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை உலர் திராட்சி முந்திரி கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு ஏற்கனவே அறிவிக்கப் பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு மத்திய நீர் ஆணையம் வழங்கிய அனுமதி திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார் மத்திய நீர் ஆணையத்தின் இந்த முடிவு காவிரி நடுர் மன்றம் உச்சநீதி மன்றம் ஆகியவற்றின் உத்தரவுகளை வெளிப்படையாக மீறுவதாகும் என்றும் கூறினார் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் குடிசைப் பகுதிகளை மேம்படுத்த தமிழ்நாடு வீட்டுவசதி வாழ்விட மேம்பாட்டுத் திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகக் கூறிய அவர் மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் இதுபோன்ற ஒரு திட்டம் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார்

இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் நிலையை தவிர்க்க நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மீனவர்களின் நலனை பேண ஆழ்கடல் மீன்பிடிப்பை அரசு ஊக்குவித்து வருவதாகக் குறிப்பிட்டார்

விவசாயிகளின் நலன் கருதி அறிவிக்கப்பட்ட அத்திக்கடவு அவினாசி திட்டமும் பவானி ஆற்றின் உபரி நீர் கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள ஏரி குளங்களில் நிரப்பும் திட்டமும் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறினார்

சென்னை பெங்களூரு சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடங்கள் கிழக்கு கடற்கரை சாலை நான்குவழி நெடுஞ்சாலைகளாக மாற்றுதல் உள்ளிட்டத் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார்

மாநகராட்சிகளில் சுற்றுச்சூழலை பாதிக்காத மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட திட்டத்தின்கீழ் அனைத்து வழித்தடங்களிலும் இம்மாத இறுதிக்குள் ரயில்கள் முழுமையாக இயக்கப்படும் என்றார்

பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் பள்ளிகளைத் தொடங்க முன்வரும் அரசுசாரா நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் ஒரு புதிய திட்டத்தை அரசு தொடங்கும் என்றார்

தொழில்முனைவோரை ஊக்குவிக்க புதிய கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரிவிதிப்பு முறையில் தமிழகத்திற்கு சேரவேண்டிய பங்குத் தொகைகள் மற்றும் இழப்பீட்டுத் தொகைகளை மத்திய அரசு உடனுக்குடன் வழங்க வேண்டும் ஆளுநர் வலியுறுத்தினார் முன்னதாக ஆளுநர் உரையை பறக்கணித்து தி மு க காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன

சட்டப்பேரவையில் நாளை மறைந்த முன்னாள் பிரதமர் அடல்பிஹாரி வாஜ்பேய் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்

அதனைத் தொடர்ந்து நாளைமறுநாள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப் பட்டு விவாதம் தொடங்குகிறது வரும் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறும்

நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

மக்களவை இன்று கூடியதும் அஇஅதிமுக தெலுங்கு தேசம் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி கோஷங்களை எழுப்பி தத்தம் கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள் இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவை முதல் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன இந்த அமளியினூடே ஆதார் உள்ளிட்ட இதர சட்டங்கள் திருத்த மசோதாவை சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அவையில் தாக்கல் செய்தார்

கவவவ மாநிலங்களவை மாநிலங்களவையில் அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் மேகதாது அணை பிரச்சனையில் தங்களது எதிர்ப்பைத் தெரிவித்து குரல் எழுப்பிய அதே வேளையில் காங்கிரஸ் ரபே

ல் பேர ஒப்பந்தத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை வலியுறுத்தியது

இப்பகுதிகளை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் குளிர் பிரதேசம் மித தட்பவெப்பநிலை உள்ளிட்ட பல்வேறு காலநிலைகளை ஏற்கும் வகையிலான பூக்கள் செடிகொடிகள் மரங்கள் என பலதரப்பட்ட அம்சங்கள் கொண்டதாக இந்த பூங்கா அமைய உள்ளதாக குறிப்பிட்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு